இந்தியா மீண்டும் வெற்றி பெற்றுள்ளதாக தேர்தல் முடிவுகள் குறித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி கருத்து வெளியிட்டுள்ளார்

புதுச்சேரி மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு வைத்திலிங்கம் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத் தேர்தலில் திமுக வேட்பாளர் திரு வெங்கடேசன் ஆகியோர் முன்னிலையில் உள்ளனர்

மக்களவைதேர்தல்வாக்குஎண்ணிக்கையில்மூத்தபிஜேபிதலைவரும் பிரதமருமானதிரு

பிஜேபி தலைவர்திரு அமித்ஷா மத்தியஅமைச்சர்கள்திருமதிஸ்மிருதிஇரானி திரு ராஜ்நாத்சிங் திரு நிதின்கட்காரி திரு ஹன்சராஜ்அஹிர்மற்றும்ஐக்கியமுற்போக்குக்கூட்டணியின்தலைவர்திரு மதிசோனியாகாந்திஉள்ளிட்டமுக்கியத்தலைவர்கள்தத்தம்தொகுதிகளில்மு ன்னிலையில்உள்ளனர் பிஜேபிதலைவர்திரு அமித்ஷாகாந்திநகர்தொகுதியிலும் திரு ராஜ்நாத்சிங்லக்னோதொகுதியிலும் திருமதிஸ்மிருதிஇரானிஅமேதிதொகுதியிலும் திருமதிசோனியாகாந்திரேபரேலிதொகுதியிலும்முன்னிலையில்உள்ளனர் காங்கிரஸ்தலைவர்திரு ராகுல்காந்திகேரளமாநிலம்வயநாடுதொகுதியில்முன்னிலைவகிக்கிறார்

மக்களவை தேர்தல் முடிவுகளைத் தொடர்ந்து இந்தியா மீண்டும் வெற்றி பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கருத்து வெளியிட்டுள்ளார் நாட்டு மக்கள் அனைவரும் இணந்து செயல்பட்டால் வலுவான அனைவரையும் உள்ளடக்கிய இந்தியா ஒன்றை கட்டியமைக்க முடியும் என்று ட்விட்டர் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார் தேர்தல் முடிவுகள் எதிர்க்கட்சிகளின் பொய்ப் பிரச்சாரங்களுக்கும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளுக்கும் தனிநபர் தாக்குதல்களுக்கும் எதிரான மக்கள் தீர்ப்பாகவே அமைந்திருப்பதாக பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் சாதியவாதம் மற்றும் வேண்டியவர்களுக்கு சலுகை அளிக்கும் போக்கை மக்கள் ஒட்டுமொத்தமாக நிராகரித்து வளர்ச்சி மற்றும் தேசியவாதத்தை தேர்ந்தெடுத்து இருப்பதையே தேர்தல் முடிவுகள் எடுத்துக் காட்டுவதாக ட்விட்டர் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார் பாரதீய ஜனதாவிற்கு ஆதரவு அளித்ததற்காக மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார் மக்களவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கும் சூழல் உருவாகி வருவதால் தலைநகர் டெல்லியில் அக்கட்சித் தொண்டர்கள் பிஜேபி தலைமையகம் முன்பாக பெரும் எண்ணிக்கையில் கூடி வெற்றியைக் கொண்டாடி வருகின்றனர் இதற்கிடையே பிஜேபி ஆட்சிமன்றக் குழு பிரதமர் திரு

தென்சென்னை தொகுதியில் திருமதி தமிழச்சி தங்கபாண்டியன் மத்திய சென்னை தொகுதியில் திரு தயாநிதி மாறன் வடசென்னை தொகுதியில் திரு கலாநிதி வீராசாமி ஆகிய திமுக வேட்பாளர்கள் முன்னிலை வகிக்கின்றனர் பெரம்பலூர்தென்காசி சேலம் உள்ளிட்ட பல்வேறு தொகுதிகளிலும் திமுக வேட்பாளர்கள் முன்னிலையில் உள்ளனர் சிவகங்கை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு கார்த்தி சிதம்பரம் முன்னிலையில் உள்ளார் தேனி தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு

பி

சிதம்பரம் தனித் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு

புதுச்சேரிமக்களவைதொகுதியில்காங்கிரஸ்வேட்பாளர்திரு

வைத்திலிங்கம் முன்னிலை வகிக்கிறார்

வெங்கடேசன் முன்னிலை வகிக்கிறார்

மக்களவை தேர்தலுடன் நடைபெற்ற அருணாச்சலப் பிரதேசம் மற்றும் சிக்கிம் ஆகிய மாநில சட்டப்பேரவை தேர்தலிலும் பதிவான வாக்குகள் எண்ணப்படுகின்றன

இக்கட்சி தெலுங்கு தேசம் கட்சியிடம் இருந்து ஆட்சி கைப்பற்ற உள்ளது

மக்களவை தேர்தலில் பிஜேபி தலைமையிலான ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி முகத்தில் இருப்பதை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு உலகத் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பிஜேபி தலைமையிலான அரசு மீது இந்திய மக்கள் வைத்துள்ள நம்பிக்கைக்கு சான்றளிக்கும் விதத்தில் இந்த வெற்றி அமைந்திருப்பதாக மாலத்தீவு அதிபர் திரு

உலகின் மிகப் பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் திரு நரேந்திரமோடியின் தலைமையை மீண்டும் அங்கீரிக்கும் விதத்தில் தேர்தல் முடிவுகள் அமைந்திருப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் திரு பெஞ்சமின் நெட்டன்யாகு கூறியுள்ளார் நேபாள பிரதமர் உள்ளிட்ட தலைவர்களும் பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி முகத்தில் உள்ளது இந்தியா மீண்டும் வெற்றி பெற்றுள்ளதாக தேர்தல் முடிவுகள் குறித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி கருத்து வெளியிட்டுள்ளார்

புதுச்சேரி மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு வைத்திலிங்கம் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத் தேர்தலில் திமுக வேட்பாளர் திரு வெங்கடேசன் ஆகியோர் முன்னிலையில் உள்ளனர்